இதனால் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று நிதியமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்

கார்த்தி சிதம்பரமும் இன்று அமலாக்கப்பிரிவில் ஆஜரானர்கள்

வீழ்த்தினர்

முதலமைச்சர் திரு பன்னீர் செல்வம் நாளை தாக்கல் செய்கிறார்

ஈ காட் சாம்பியன் பளுதூக்கும் போட்டியில் இந்தியாவின் சாய்கோம் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் விரிவான செய்திகள் ரிசர்வ் வங்கியின் இரண்டு மாத கொள்கை இன்று வெளியிடப்பட்டது ரிசர்வ் வங்கியின் கவர்னர் திரு சக்திகாந்ததாஸ் மும்பையில் இதனை வெளியிட்டு

வரும் நிதியாண்டின் முதல் காவாண்டில் பணவீக்கம் மூன்று புள்ளி இரண்டு முதல் மூன்று புள்ளி நான்காக இருக்கும் என்று இந்த கொள்கையில் மதிப்பிடப்பட்டுள்ளது வரும் நிதியாண்டு ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி ஏழு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திவாலாகும் நிலையில் உள்ள நிறுவனங்கள் நெருக்கடி நிலையை சமாளிப்பதற்கு வெளிக்கடன் வாங்கிக் கொள்ளலாம் என்று திரு சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளாா் ரிசா்வ் வங்கியின் அறிவிப்பால் சிறு வாத்தகர்கள் மற்றும் வீட்டுக்கடன் வைத்துள்ளவா்கள் பயன்பெறுவார்கள் என்று மத்திய நிதி அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு மேற்கொண்டு வரும் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக கூடுதல் வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகக் கூறினார்

சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் தொழிலதிபர் திரு ராபாட் வத்ரா அமலாக்கப் பிரிவு முன் இன்று ஆஜானாா் புதுதில்லியில் அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் லண்டனில் சட்டவிரோதமாக சொத்துக்கள் வாங்கியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது இவ்வழக்கில் தில்லி நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கி கடந்த வாரம் உத்தரவிட்டது இருப்பினும் அமலாக்கப் பிரிவு முன் ஆஜராக வேண்டுமென்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது ஐ என் எக்ஸ் மீடியா வழக்கில் அமலாக்கப்பிரிவு அலுவலகத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்தின் மகன் திரு கார்த்தி சிதம்பரம் இன்று விசாரணைக்கு ஆறரானார் இந்த வழக்கில் சிபிஐ பதிவு செய்துள்ள விவரங்களையும் சிபிஐ அதிகாரிகளிடம் கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையிலும் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது பிரதமரின் விவசாயிகள் நலத் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அளைத்து மாநில அரசுகளும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு ராதாமோகன் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக மாநில முதலமைச்சர்களுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார்

மூன்று தவணையாக இந்த தொகை நேரடியாக பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் செலுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்

மேற்கு வங்கத்தில் இருந்து தேயிலை மற்றும் வேளாண் பொருட்களை விரைவாக சந்தைக்கு கொண்டு செல்வதற்கு புதிய நான்கு வழிச்சாலை துணைபுரியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார்

பின்னர் ஆந்திரா மத்திய பிரதேசம் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களுக்கு செல்லும் அவர் அங்கும் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து பொதுக்கூட்டங்களில் உரையாற்றுகிறார் நாட்டை நிர்மாணிப்பதில் ஆசியர்களின் பங்கு முக்கியமானது என்று மத்திய மனித வள மேம்பாட்டுத் துறை அமைச்சர திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்

மாணவர்களுக்கு கற்பிப்பதில் உள்ள மகிழ்ச்சியை ஆசிரியர்கள் உணர்ந்துகொள்ளவேண்டும் அவர் கூறினார்

மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி

வாரணாசி மற்றும் அயோத்தியா உள்ளிட்ட வழிப்பாட்டு தலங்களுக்கு எளிதில் செல்ல வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது கற்றுவாவை மேம்படுத்தவும் இப்பகுதி மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கும் புதிய சாலை திட்டம் வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

பல்கலைக்கழகங்களில் பேராசியா்கள் நியமனம் தொடர்பாக வரிசை முறைப்படியான பட்டியலை பின்பற்ற வேண்டுமென்று வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை இன்று பலமுறை ஒத்திவைக்கப்பட்டது காங்கிரஸ் ராஷ்ட்ரீய ஜனதாதள் பகுஜன் சமாஜ் திரிணமூல் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகளின் உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தினர் அவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பலமுறை கேட்டுக் கொண்ட பின்னரும் அமளி தொடர்ந்ததால் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் இன்று நடைபெற்றது இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய ஐக்கிய முற்போக்குக் கூட்டணியின் தலைவர் திருமதி சோளியாகாந்தி நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் விரிவாக்கம் செய்யவும் மத்திய சாலை போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கி கடினமாக உழைத்திருப்பதாக பாராட்டு தெரிவித்தாா் தமிழக சுட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது

துணை முதலமைச்சரும் நிதி அமைச்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் நிதி நிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார்

ஒன்றுபட்ட இந்தியாவில் எந்த ஒரு சமூகத்தினரையும் வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மையினர் தேசிய மாநாட்டில் உரையாற்றிய மதசார்பற்ற இந்தியாவில் எந்த ஒரு அடிப்படையிலும் சிறுபான்மையினரை அவர் ஒதுக்கிவிடக்கூடாது என்றும் அரசியல் சாசனத்தின் முன் அனைவரும் சுமம் என்றும் குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் பணமதிப்பிழப்பு நடவடிக்கையால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் ரபேல் விவகாரம் மற்றும் தேசிய பாதுகாட்பு குறித்து பிரதமருடன் விவாதிக்க தாம் தயாராக உள்ளதாகவும் திரு ராகுல்காந்தி குறிப்பிட்டார் பீகார் மாநிலம் முஷாபா்பூர் காப்பகத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை தொடா்பான வழக்கினை தில்லியில் உள்ள நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவு பிறப்பித்துள்ளது தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஈ காட் சாம்பியன் போட்டிகளில் இந்தியாவின் பளுதுக்கும் வீராங்கனை சாய்கோம் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றுள்ளார்

ரஞ்சிக் கோப்பையை தொடர்ந்து இரண்டாவது முறையாக விதர்பா வென்றுள்ளது

இங்கிலாந்து லைன்ஸ் இந்தியா ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று வயநாட்டில் தொடங்கியது இதில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பந்துவீச தீர்மானித்தது

ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் தில்லி அணி இன்று வடகிழக்கு அணியை எதிர் கொள்கிறது